தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது

உலகக் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

நாமக்கல்லில் இன்று நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மின்விநியோகத்தை சீரமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக கெரிவிக்கார் விளை நிலங்களில் உயரழுத்த மின்கோபுரங்கள் விவசாயிகளுடன் கலந்து பேசி அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நிறுவப்படும் என்றும் திரு தங்கமணி கூறினார்

மாநில அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணனும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் பாரதி திருவிழாவில் உரையாற்றிய அவர் அரசு ஆவணங்களில் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும் பெயர்களை தமிழில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் தமிழக அரசின் கலை பண்பாடு மற்றும் தமிழ் வளர்ச்சித் துறையுடன் இணைந்து வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறும் இவ்விழாவை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பாரதி விருதை திரு விஸ்வநாத்திற்கு வழங்கினார்

தியாகிகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி காட்சிகளும் இதில் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாதாரண மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

கிராமப்புற பொருளாதாரம் மகளிர் மேம்பாடு ஆகியவற்றில் பல்வேறு திட்டங்கள் விரிவான அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு செல்லூர் ராஜூ கூறினார்

தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் முகாம் இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்தீர்வு மையத்தில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பால ராஜமாணிக்கம் தலைமையில் சமரச தீர்வு காணப்பட்டது

சரக்கு சேவை வரி நடைமுறைக்கு வந்த பிறகு வரி வருவாய் அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று மத்திய நீர்வளத்தறை ஆணையர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படாமல் நதிநீர் பங்கிடுவதே பிஜேபியின் நோக்கம் என்றும் கூறிய அவர் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்றும் தமிழகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு பிஜேபி உறுதுணையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தமிழகத்தை பொறுத்தவரை வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றார் கோவையில் நடைபெறும் இரண்டு நாள் பயிற்சி முகாமில் அவர் கலந்து கொள்கிறார் மேகதாது பிரச்சினையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டினை கடைபிடித்து வருவதாக மத்திய இணை அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம்சாட்டியுள்ளாா் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை தேவையில்லாமல் அரசியலாக்கப்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் மேகதாது அணைக்கட்டுவது தொடர்பாக விரிவான அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும் என்று மதிமுக பொதுச்செயலாள் திரு வைகோ குற்றம்சாட்டியுள்ளார் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டினால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றா் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு வைகோ கூறினார் கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் ஆய்வுப் பணிக்கு வழங்கிய அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார் மறைந்த முதலமைச்சா் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவது தொடர்பான கருத்துக் கேட்புக் கூட்டம் தேனாம்பேட்டையில் இன்று நடைபெற்றது நினைவிடம் அமைக்கப்படும்போது உரிய பாதுகாப்பும் தங்களுக்கு இடையூறும் இல்லாமல் இருக்க வேன்டுமென்று இந்த கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்புவாசிகள் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பான இரண்டாவது கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான சிறப்பு மலைரயில் சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வலுவடைந்த பின்ளரே தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு குறித்து தெரியவரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது சற்றுமுன் முடிவடைந்த ஆட்டத்தில் பெல்ஜியம் தென்னாப்பிரிக்காவை ஐந்துக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில் வென்றது